நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் புதுவையில் மாணவர்களிடையே விளையாட்டு மற்றும் கலாச்சாரத்தை ஊக்குவிக்க சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது புதுவையில் முன்னாள் ராணுவத்தினருக்கு வழங்கப்படும் நிதி

ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை துணைநிலை ஆளுனர் அவமதிப்பதாக முதலமைச்சர் திரு நாராயணசாமி குற்றம் சாட்டியுள்ளார் மக்கள் நலத் திட்டங்களை அமல் படுத்துவதில் துணைநிலை ஆளுனர் இடையூறுகளை ஏற்படுத்துவதாகவும் அவர் கூறியுள்ளார் முன்னாள் பிரதமர் அமரர் இந்திரா காந்தி யின் பிறந்த நாளை ஒட்டி இன்று காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசுகையில் திரு நாராயணசாமி இவ்வாறு கூறினார்

அரசு அதிகாரிகள் விதி முறைகளுக்கு உட்பட்டே செயல்பட வேண்டும் என்பதே தமது நிலைப்பாடாகும் என்றார் அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே முழு அதிகாரம் உள்ளது என்று நீதிமன்றம் தெரிவித்த பின்னரும் கோப்புகள் துணைநிலை ஆளுனருக்கு அனுப்பப் படுவதாகவும் கூறிய அவர் இந்த விதி முறை மீறல் தண்டனைக்கு உட்பட்டது என்றார் தமது சமீபத்திய சிங்கப்பூர் பயணம் பற்றி துணைநிலை ஆளுனர் வினா எழுப்பியுள்ளது பற்றிய கேள்விக்கு பதில் அளித்த அவர் மத்திய அரசின் உரிய அனுமதியுடன் தமது சொந்த செலவிலேயே தாம் இந்த பயணத்தை மேற்கொண்டதாகக் கூறினார் புதுவையில் பாரடைஸ் கடற்கரை மற்றும் அதனைச் சுற்றுயுள்ள பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகம் தடை செய்யப் பட்டள்ளது இதற்கான உத்தரவை மாவட்ட ஆட்சியர் திரு

பாரடைஸ் கடற்கரை சுண்ணாம்பாறு நோணாங்குப்பம் மற்றும் அரியாங்குப்பம் கொம்யூன் பகுதிகள் சுற்றுலா மையங்கள் என்றும் இந்த மையங்களுக்கு அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் வருவதாகவும் தெரிவித்துள்ள அவர் இப்பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்கள் வீசப் படுவதால் சுற்றுச்சூழலும் கடற்கரையின் அழகும் பாதிக்கப் படுவதால் இந்த தடை உத்தரவு பிறப்பிக்கப் பட்டிருப்பதாகத் தெரிவித்துள்ளார் அறிவிக்கப்பட்டுள்ள இந்த பகுதிகளில் பிளாஸ்டிக் பொருட்களின் உபயோகத்தைக் கட்டுப்படுத்துமாறு அவர் சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தை பணித்துள்ளார் இந்த உத்தரவை மீறுவோர் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த உத்தரவு நாளை முதல் அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் புதுவையில் மாணவர்களிடையே விளையாட்டு மற்றும் கலாச்சார ஆர்வத்தை ஊக்குவிக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது என்று முதலமைச்சர் திரு நாராயணசாமி தெரிவித்துள்ளார் இன்று புதுவையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதை ஒட்டி புதுவையில் கல்ல்லூரி மாணவர்கள் பங்கேற்கும் விளையாட்டு கலாச்சார சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்றுக்கு ஏற்பாடு செய்யப் பட்டிருப்பதாகக் கூறினார் இந்த நிகழ்ச்சி வரும் ஜனவரி பிப்ரவரி மாதங்களில் நடைபெறும் என அவர் தெரிவித்தார் இந்த கலாச்சார விழா புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் உள்ள அனைத்து உயர் கல்வி நிறுவனங்களிலும் நடத்தப்படும் என்றார் அவர்

தன்னார்வ அமைப்புகளும் உயர்கல்வி நிறுவனங்களும் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த இருப்பதாக அவர் தெரிவித்தார் இந்த போட்டிகளில் வெற்றி பெறும் மாணவர்களுக்கு கல்வித் துறை மூலம் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்ற முதலமைச்சர் இதன் மூலம் சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கான இட ஒதுக்கீட்டில் மாணவர்கள் வேலைவாய்ப்பு பெற இயலும் என்றும் கூறினார்

புதுவை முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் சட்டப் பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு உயர் அதிகாரிகள் அமரர் இந்திரா காந்தி யின் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர் காங்கிரஸ் கட்சி அலுவலகத்திலும் இந்திரா காந்தியின் பிறந்த தினம் இன்று சிறப்பாகக் கொண்டாடப் பட்டது மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட அமரர் இந்திரா காந்தியின் திருஉருவப் படத்திற்கு முதலமைச்சர் திரு நாராயணசாமி அவரது அமைச்சரவை சகாக்கள் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் திரளான தொண்டர்கள் மலர் அஞ்சலி செலுத்தினர் புதுடில்லி யில் இந்திரா காந்தி யின் நினைவிடமான சக்தி ஸ்தல்லில் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி முன்னாள் குடியரசுத் தலைவர் திரு பிரணாப் முகர்ஜி முன்னாள் குடியரசுத் துணைத் தலைவர் திரு ஹமீது அன்சாரி முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட பலர் மலர் அஞ்சலி செலுத்தினர் நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி யின் திருஉருவப் படத்திற்கு மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா மூத்த பிஜேபி தலைவர் திரு

அத்வானி மாநிலங்களவை எதிர்கட்சித் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் உள்ளிட்ட பலர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர் இத்தினம் தேசிய ஒருமைப்பாட்டு தினமாகவும் அனுசரிக்கப்பட்டது

அடுத்த ஆண்டு முதல் இந்த தீபாவளிப் பரிசுக் கூப்பன் தொகை முன்னாள் ராணுவத்தினரின் வங்கிக் கணக்கில் சேர்க்கப்படும் என்று அவர் தெரிவித்தார் முன்னாள் ராணுவத்தினரின் குழந்தைகளுக்கு வழங்கப்படும் கல்விக் கட்டண உதவியும் இரு மடங்காக உயர்த்தப் படுவதாக அவர் தெரிவித்தார்

நாராயணசாமி தெரிவித்தார் கேள்வி ஒன்றுக்கு பதில்அளித்த முதலமைச்சர் புதுவையில் சிலை அமைக்கத் தடை இருப்பதால் சிலை அமைப்பதாக இருந்தால் அதற்கு உச்ச நீதிமன்றத்தின் அனுமதி நாடப்படும் என்றார்

ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் புதுடில்லி யில் நீடித்த வளர்ச்சி இலக்கு தொடர்பான சர்வதேச மாநாட்டில் இன்று பேசிய அவர் இதைத் தெரிவித்தார்

இந்த மையங்கள் அடிப்படை மருத்துவ கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தும் என அவர் கூறினார்

நாடாளுமன்ற மக்களவையில் இன்று காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் காங்கிரஸ் தலைவர் திருமதி சோனியா காந்தி க்கு அளிக்கப் பட்டிருந்த சிறப்பு பாதுகாப்புக் குழுவை விலக்கிக் கொண்டதை ஆட்சேபித்து பூஜ்ய நேரத்தில் இந்த வெளிநடப்பு மேற்கொள்ளப் பட்டது பூஜ்ய நேரத்தில் இந்தப் பிரச்சனையை காங்கிரஸ் உறுப்பினர் திரு ஆதிர் ரஞ்சன் சவுத்திரி கிளப்பினார் திருமதி சோனியா காந்தி குடும்பத்திற்கு அளித்து வந்த சிறப்பு பாதுகாப்பை திடீரென விலக்கிக்கொள்ள வேண்டிய அவசியம் என்ன என வினவினார் இதே கருத்தை திமுக வின் திரு

ஆர் பாலு வும் வலியுறுத்தினார் இதை அடுத்து காங்கிரஸ் மற்றும் திமுக உறுப்பினர்கள் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் முன்னதாக இப்பிரச்சனை குறித்து கேள்வி நேரத்தில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது கேள்வி நேரம் தொடங்கிய உடன் காங்கிரஸ் திமுக மற்றும் தேசிய மாநாட்டுக் கட்சியினர் இப்பிரச்சனையைக் கிளப்பினர் ஜாலியன்வாலாபாக் தேசிய நினைவக திருத்த மசோதா இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது

ஜாலியன்வாலாபாக் அறங்காவல் குழுவில் காங்கிரஸ் கட்சித் தலைவர் உறுப்பினராக நியமிக்கப் பட்டிருப்பதற்கு பதில் நாடாளுமன்றத்தில் அதிக எண்ணிக்கை கொண்டுள்ள எதிர் கட்சியின் தலைவரை அறங்காவலராக நியமிக்க இந்த சட்டத்திருத்தம் வகை செய்கிறது

விஜய பாஸ்கர் கூறியுள்ளார்

புதுவையில் உள்ளாட்சித் தேர்தலை நடத்தாதைக் கண்டித்து மாநில பிஜேபி யினர் அக்கட்சித் தலைவரும் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சாமிநாதன் தலைமையில் சட்டப்பேரவை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட முயன்ற போது கைது செய்யப்பட்டனர் புதுவையில் உடனடியாக உள்ளாட்சித் தேர்தலை நடத்த வேண்டுமென இவர்கள் கோஷம் எழுப்பினர் முன்னதாக தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி ஊர்வலமாக வந்த இவர்களை காவல்துறையினர் மிஷன் வீதியில் உள்ள மாதா கோவில் அருகே தடுத்தி நிறுத்தினர்